நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களைச் செயல்படுத்தி

நதிநீர் பங்கீடு பிரச்னையில் தமிழகத்தின் உரிமையை அஇஅதிமுக அரசுதான் நிலைநாட்டியிருப்பதாக துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

தமிழ் திரைப்படங்கள் இன்று திரையிடப்படுகின்றன

தங்கப் பதக்கங்களை வென்றது நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இரண்டு நாள் மாநில ஆளுநர்கள் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நேற்று கலந்து கொண்டு அவர் பேசினார் மாணவர்களிடையே நீர் சேமிப்பின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வேலைவாய்ப்புக்களை உருவாக்கத்தக்க தொழில் நிறுவனங்களை ஏற்படுத்தும் ஆராய்ச்சி பணிகளுக்கு பல்கலைக்கழகங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் இளையோர் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் இதற்காக புதிய தொழில் நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருநரேந்திர மோடி வலியுறுத்தினார் கல்வி வேளாண்மை மற்றும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்ட்ராவில் புதிய அரசு அமைக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை இன்று மீண்டும் தொடங்கவுள்ளது இது தொடர்பான ஆவணங்களை இன்று காலை பத்தரை மணிக்குள் தாக்கல் செய்ய வேண்டுமென்று நீதிபதி திரு ரமணா தலைமையிலான அமர்வு மத்திய அரசுக்கு நேற்று உத்தரவிட்டது அம்மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை விலக்கிக்கொண்டது மற்றும் புதிய அரசு அமைப்பதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டுமென்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அம்மாநில முதலமைச்சராக திரு தேவேந்திர பட்நாவிசுக்கும் துணை முதலமைச்சராக திரு அஜித் பவாருக்கும் ஆளுநர் பதவிப்பிரமாணம் செய்ததை எதிர்த்து காங்கிரஸ் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் சார்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திரைப்படத் துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நேற்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு தீய கருத்துக்களைப் பரப்பும் வகையிலான திரைப்படங்களை எடுக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார் அஇஅதிமுகவையும் அரசையும் தொண்டர்கள்தான் வழி நடத்துவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நதிநீர் பங்கீட்டுப் பிரச்னையில் தமிழகத்தின் உரிமையை அஇஅதிமுக அரசுதான் நிலைநாட்டி இருப்பதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழுக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார்

இதன் மூலம் எதிர்காலத்தில் தமிழகம் பொன்விளையும் பூமியாக திகழும் என்றும் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் சாலைப்பாதுகாப்பு குறித்து மாணவர்களுக்கு கற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இலங்கையில் தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் ராணுவம் குவிக்கப்படுவதாகவும் இவ கண்டனத்திற்குரியது என்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள தெருக்களில் இடம்பெற்றுள்ள தமிழ் பெயர்களும் அழிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இவங்கை அரசின் இந்த நடவடிக்கை கடும் கண்டனத்திற்குரியது என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் இனி கோவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழா குறித்த செய்திகள் பனாஜியில் நடைபெற்று வரும் இந்த திரைப்பட விழாவிற்கு செல்லும் ரசிகர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது

பழமையான திரைப்படங்கள் வரிசையில் இருகோடுகளும் சிறப்புப் படவரிசையில் பிரியதர்ஷன் இயக்கிய சிலசமயங்களில் திரைப்படமும் இன்று திரையிடப்படுகிறது இந்திய திரைப்படங்களுக்கான வரிசையில் லஷ்மி ராமகிருஷ்ணன் இயக்கிய ஹவுஸ் ஒனர் படமும் திரையிடப்படுகிறது இந்த திரைப்பட விழா தங்களைப்போன்ற இயக்குநர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கிறது என்று திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையில் சூழல் சுற்றுலா திட்டம் விரைவில் தொடங்கப்படவுள்ளதாக மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு சண்முகம் கூறியுள்ளார் நேற்று அப்பகுதியில் விவசாயிகளுக்கான வளர்ச்சித் திட்டத்தை தொடங்கி வைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஹாங்காங்கில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் ஜனநாயக இயக்கத்திற்கு ஆதரவிலான எதிர்க்கட்சிகள் முன்னிலை பெற்றுள்ளன ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பு அடைந்து வருகிறது காமன்வெல்த் இளையோர் நாடாளுமன்ற கூட்டம் தில்லி சுட்டப்பேரவையில் இன்று தொடங்குகிறது விமானப்படை கமாண்டர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது

ஸ்காட்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் பட்டம் வென்றார்